பரமேஸ்வரன் ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் இலவச தொலைபேசி சேவையும் உலகிலேயே மிகக்குறைந்த கட்டணத்தில் இணையதள வசதியும் அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் தடுப்பணைகள் கட்ட ருபாய் நிகி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கூறியுள்ளார்

கமல்நாத்தின் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் தற்போது வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது

அரசியல் கட்சித்தலைவா்கள் தங்களது வேட்பாளா்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் இலவச தொலைபேசி சேவையும் உலகிலேயே மிகக்குறைந்த கட்டணத்தில் இணையதள வசதியும் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று பிரதமர் திரு

மாநிலம் கூஜ்பிஹாரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார மேற்குவங்க கூட்டத்தில் பேசிய அவர் பெண்களுக்கு எளிதில் சமையல் ளிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் ஏழை எளிய மக்கள் எளிதில் டெபிட் அட்டைகளுடன் கூடிய வங்கி கணக்குகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் காங்கிரஸ் பொதுச்செயலர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூர் ஷம்லி பிஜ்னோர் ஆகிய இடங்களில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் ஆனந்த் ஷர்மா ஏழை எளிய மக்களுக்கான வருமானத்திட்டம் என்பதே காங்கிரஸ் பிரச்சாரத்தின் மையக்கருத்தாகும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டம் அனைவருக்கும் நீதியை உறுதிசெய்யும் என்றார்

ராஜ்நாத் சிங் இன்று பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

இதற்காக தனி விமானம் மூலம் இன்று பிற்பகல் இரண்டரை மணிக்கு திருச்சி வரும் அவர் இங்கிருந்து பெரம்பலூர் செல்கிறார்

தமிழக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக முதலசை்சா் திரு

திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூாில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதாித்து இன்று வாக்கு சேகரித்த அவர் தடுப்பணைகள் கட்ட ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நீரை சேமிக்கும் வகையில் மூன்றாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டதாக தெரிவித்த அவர் அத்திக்கடவு அவிநாசி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை தமது அரசு செயல்படுத்தியதாக தெரிவித்தார்

விருதுநகரில் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு கோரிய அவர் மத்திய அரசின் தவநான பொருளாதார கொள்கையால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் பெரம்பூர் கொளத்தூர் தொகுதிகளில் தனது கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இன்று ஆதரவு திரட்டுகிறார்

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ராசிபுரம் சேந்தமங்கலம் ஆகிய இடங்களில் நடைபெறும் இப்பயிற்சி வகுப்புகளை ஆட்சித்தலைவர் திருமதி

தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பாலக்கோடு அருர் பாப்பிரெட்டிபட்டி ஆகிய இடங்களிலும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருவாரூர் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்களிலும் இப்பயிற்சி நடைபெறுகிறது

கந்தசாமி வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளுவது இயந்திரங்களுக்கு சீல் வைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைத்தார்

விஜயலெட்சுமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் காஞ்சிபுரத்தில் நடைபெறும் பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

பொன்னையா ஆய்வு செய்தார்

கமல்நாத்தின் இல்லம் மற்றும் அவரது அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்

அனைவருக்கும் சுகாதாரம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் ஆரோக்கியமான சமூகத்தை வளர்ப்பதற்கு இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளா் நாடு முழுவதும் பல்வேறு ஊரகப் பகுதிகளிலுள்ள ஒன்றரை லட்சம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நலவாழ்வு மையங்களாக மாற்றி அமைக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி

தேர்தல் ஆணையம் தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு அரசுத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார்

கதிரவன் இன்று அனுப்பி வைத்தார்